ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

கிரண்பேடி கூறியுள்ளார் நாட்டில் கல்வியின் தரத்தை உயர்த்த உரிய எல்லா நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

கல்வியில் ஆண் பெண் பாகுபாடு இருக்கக் கூடாது என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் கல்வித்துறையில் புதுமைகளை புகுத்தியதற்காக லடாக் பகுதியைச் சேர்ந்த இரு சோனம் வாங்கக் கிற்கு இவ்விழாவின் போது கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது சிம்பயாசிஸ் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் சிறந்த வெளிநாட்டு மாணவராக உகாண்டா நாட்டைச் சேர்ந்த வாசன் ஹசன் கவுரவிக்கப்பட்டார் மஹாராஷ்டிரா ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு விநோத் தவாடே உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் நாட்டின் நடப்பு சவால்களை எதிர்த்து போராட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருப்பதாக குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் ஜாமியா ஹம்தர்த் பல்லைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் வறுமை எழுத்தறிவின்மை பாகுபாடு வன்முறை கற்றுச்தழல் பாதிப்பு போன்ற பல்வேறு பிரச்னைகளை நாடு சந்திப்பதாக கூறினார் இந்த சவால்களை நிறம்பட்ட முறையில் சந்திக்க அறிவு திறமை துணிச்சல் மற்றும் நன்னடத்தைக் கொண்ட இளைஞர்கள் நாட்டிற்கு தேவைப்படுவதாக திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் நவீன தொழில்நுட்பம் மற்றும் கருவிகளின் பயன்பாட்டினால் மனித உறவுகள் பாதிக்கப்படுவதை இனைஞர்கள் அனுமதிக்கக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரங்களை மறுஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத்சிங் இன்று ஸ்ரீநகர் சென்றுள்ளார் அண்மையில் நடைபெற்ற நகராட்சி தேர்தலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் உருவாகியுள்ள பாதுகாப்பு நிலவரங்களை அவர் மறுஆய்வு செய்கிறார் மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டில் பாதுகாப்புப் படையினரின் தயார் நிலையையும் உள்துறை அமைச்சர் மறுஆய்வு செய்வார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உடல் மற்றும் மனநலக் குறைப்பாடுகள் பற்றிய தேசிய பயிலரங்கை மத்திய சமுக நீதி மற்றும் அதிகாரப் பங்கேற்பு துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கேலோட் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான வாழ்க்கைக் கருவிகளை அரசு வழங்கியிருப்பதாகவும் இவர்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்கும் பணிகள் அடுத்த ஆண்டு பூர்த்தியாகும் என்றும் அவர் கூறினார் மாற்றுத் திறனாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு தரப்பினர் இப்பயிலரங்கில் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் பட்டாக விற்பனைக்கு நாடு தழுவிய அளவில் தடை விதிக்க உச்சந்திமன்றம் மறுத்துள்ள போதிலும் பட்டாசின் பயன்பாடு மீது சில கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது

கே

இந்த உத்தரவை கடைப்பிடிக்க தவறுவோர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரும் என்றும் நீதபதிகள் தெரிவித்தனர் நாடு முழுவதும் பட்டாசு விற்பனைக்கு தடைவிதிக்கக்கோரும் மனுக்களை விசாரித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் விரிவான முறையில் கேட்டறிந்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது

ரஞ்சன் கோகோய் திரு

கவுல் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு

கவுல் அடங்கிய பெஞ்ச் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

சேஷன் போன்றவர்கள் தலைமைத் தேர்தல் ஆணையர் பதவிக்கு பெருமை சேர்ந்தார்களே தவிர எவரும் இப்பதவியை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்று கூறி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு

கே வேணுகோபால் நீதிமன்றத்தில் இம்மனுவை ஆட்சேபித்தார் புதுச்சேரியை நீர்மிகு மாநிலமாக மேம்படுத்த தாம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்டள்ள அவர் பொது ஊழியர்கள் மனம் மாறினால் அவர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்குமே நல்லது என்றும் இதுவே தற்போது சாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலமாகவும் மக்கள் ஆதரவு மற்றும் நல்ல பருவமழை காரணமாக வரவிருக்கும் ஆண்டுகளில் புதுவையில் விவசாயம் தொழில்துறை துப்புரவு மற்றும் வீட்டுத் தேவைகளுக்கு போதிய நீர் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் பச்சைப் பொய் சொல்பவர்களுக்கும் கூட இதனால் நன்மை தான் என்று அவர் குறிப்பிட்டார் நல்ல மாற்றங்களை கொண்டு வரவே மக்களின் வரிப்பணம் பொது ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுவதால் பொது ஊழியர்கள் நிர்வாக பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றி மக்களின் பிரச்னைகளுக்கு சரியான திர்வுகளை வழங்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தினார் பொது ம்யழியர்கள் தங்களுக்கு பிரச்னை வராமல் பாதுகாத்துக் கொள்ள முயல்வது எந்த பிரச்னைக்கும் தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பருவமழை தொடங்கும் வேளையில் கால்வாய்களை தூர்வார அரசிடம் ந்தி இல்லாத நிலையில் பொது ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் தாங்கள் செய்ததாகவும் மக்களுக்கும் நீர்மிகு புதுச்சேரி வேண்டும் என்பதால் சமுக ஊடகங்கள் ஆதரவளித்ததாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார் கவிஞர் புதுவை சிவம் பிறந்தநாளான இன்று புதுவையில் காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பல்வேறு இலக்கிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் புதுவை சிவம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவையில் அரசு ஊழியர்கள் மற்றும் வாரிய ஊழியர்களின் சம்பள நிலுவைகளை உடனடியாக வழங்கக்கோரி இன்று அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் சட்டமன்றம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதிலும் முதலமைச்சரே நேரில் வர வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தியதால் முதலமைச்சர் அரசு கொறடா திரு அனந்தராமனை அனுப்பி வைத்தார் மத்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக புதுவை அரசுக்கு நிதி வழங்க மறுக்கின்ற போதிலும் புதுவை அரசு பிரச்னைகளை விரைவில் சரிப்படுத்தும் என்று திரு போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தினார் புதுவையில் முன்னாள் என் ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று கூறியும் அதைக் கண்டித்தும் இவர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாமதங்களை தவிர்க்க மருத்துவமனை அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது மத்திய நிதிஅமைச்சர் திரு

இதற்கிடையே புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் பாரதிய ஊழியர் சங்கத்தினர் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உண்ணாவிரதப் போராட்டம் மேற்கொண்டனர்

புதுவையில் தர்மாபுரி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்து நாலரை லட்சம் ருபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்குப்பதவு செய்து விசாரித்து வருகின்றனர் பிரெஞ்ச் குடியுரிமை உள்ள ஒருவருக்கு சொந்தமான இந்த வீடு உள்ளூர் நபர் ஒருவரின் பொறுப்பில் இருந்து வந்ததாகவும் அந்த உள்ளூர் நபர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கன் தெரிவித்தன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வித் தரத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை அரச மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் பட்டாசு விற்பனைக்கு நாடு தழுவிய அளவில் தடைவிதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ள போதிலும் பட்டாசின் பயன்பாடு மீது சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது

புதுச்சேரியை நீர்மிகு மாநிலமாக மாற்ற தாம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன் இடைத்திருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர்

இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது